நரேந்திரமோடி

கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்

இப் பயணத்தையொட்டி பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் ஃப்ரான்ஸ் நாட்டுடன் ஆழ்ந்த வலுவான நட்புறவையும் மதிப்பீடுகளையும் தமது இப்பயணம் வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டார் இன்றும் நாளையும்

ப்ரான்சில் நேரிட்ட ஏர்இண்டியா விமான விபத்துக்களில் உயிரிழந்த இந்தியர்களின் நினைவாக கட்டப்பட்டுள்ள நினைவகத்தையும் தாம் திறந்துவைக்க இருப்பதாக கூறினார்

அங்குள்ள இந்திய சமூகத்தினருடனும் கலந்துரையாடும் தாம் வளைகுடா பகுதியில் அமைந்துள்ள றிநாத் ஜி கோவிலையும் ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு திறந்துவைக்க இருப்பதாக குறிப்பிட்டார் தமது இந்த பயணம் அனைத்து பிரிவுகளிலும் நட்புறவை மேம்படுத்தும் என்றும் பிரதமர் தெரிவித்தார்

பாதுகாப்பு அமைச்சகத்தின் நியமன குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது மேலும் பாதுகாப்புத்துறையின் உற்பத்தி செயலராக திரு சுபாஷ் சந்திரா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இவர் இதுவரை பாதுகாப்புத்துறையின் தனிச்செயலராக பணியாற்றி வந்தார்

கிருஷ்ண பெருமான் அவதரித்த இந்நந்நாளில் அவரின் கீதோபதேசத்தை மக்கள் மனதில் நிறுத்தி வாழ்ந்தால் உலகில் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் தழைத்தோங்கும் என வாழ்த்தியுள்ளார்

வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் புதிய பெட்ரோல் மீசல் விற்பனை நிலையம் மற்றும் விவசாய தகவல் தொழில்நுட்ப மையத்தை துவக்கி வைத்து பேசிய அவர் மகசூல் தொடர்பாக விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கும் வகையில் இம்மையம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதனை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார்

இந்நிகழ்ச்சியில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் பங்கேற்றுள்ளார்

பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் அறிவித்துள்ளது